இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக ஏழழகளுக்கு எளிதில் வங்கிச் சேவை கிடைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் தன்னிறைவு நிதித் திட்டமான ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயனடைந்தோரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிவாக இன்று கலந்துரையாடினார் பல்வேறு பயனாளிகளின் கருத்துக்களையும் பிரதமர் கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் இந்த திட்டம் பலருக்கு பெரிய அளவில் பயனளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார்

சவால்கள் நிறைந்த காலத்தில் மத்திய அரசின் ஜன்தன் ஆயுஷ்மான் பாரத் உஜ்வாலா ஸ்வநிதி உள்ளிட்ட திட்டங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளித்திருப்பதாக அவர் கூறினார் நாடு குதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக சாலையோர வியாபாரிகள் பயனடைவதற்கான திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சாலையோர வியாபாரிகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய பிரதமர் அவர்களால் வேலை வாய்ப்பின்மையும் புலம் பெயர்தலும் குறைகிறது என்ற குறிப்பிட்டார் அரசின் திட்டங்களால் சாலையோர வியாபாரிகள் தன்ளிறைவை நோக்கி பயனிப்பதாகவும் நலத்திட்டங்களை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை மக்கள் கானும் வகையில் அதன் நேரடி ஒளிபரப்புக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்திய அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்மட்ட பேச்சு வார்த்தை புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ அந்நாட்டு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு மார்க் டி எஸ்பர் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர்

இதில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது மற்றும் பல்வேறு மண்டல சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தப்படுகிறது இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளம் மற்றும் நிலைத்தன்மையை அதிகரிக்க இருநாடுகளும் மேலும் ஒத்துழைப்புடன் செயல்படுவது குறித்து இதில் ஆலோசனை நடத்தப்படுகிறது எரிசக்தி விமானப் போக்குவரத்து அறிவியல் விண்வெளி உள்கட்டமைப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் இருநாடுகளும் மேலும் ஒத்துழழப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் இதில் ஆவோசளை நடத்தப்படுகிறது அமைச்சர்கள் நிலையிலான இந்த பேச்சு வார்த்தைக்குப் பின்னர் அமெரிக்க அமைச்சர்கள் இருவரும் இன்று பிற்பகல் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளனர் முன்னதாக திரு மைக் பாய்பியோவும் திரு மார்க் எஸ்பரும் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மரியாதை செலுத்தினர் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் இன்று முதல் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெறும் தேசிய மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார்

ஊழலற்ற இந்தியா வளமான இந்தியா என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய நிதி மோசுடி விசாரணையில் உள்ள சவால்கள் முறைகேடுகளை தடுப்பதற்கான நடைமுறைகள் வங்கி மோசுடிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்பட்டுள்ள சுட்டதிருத்தத்தின் செயலாக்கம் குறித்தும் இந்த மாநாட்டின் போது ஆய்வு செய்யப்படவுள்ளது திறன் கட்டமைப்பு மற்றும் பயிற்சி ஊழலை தடுப்பதில் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படுதல் பொருளாதார குற்றங்களின் புதிய வடிவங்கள் இணைய தள பொருளாதார குற்றங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது கொள்கை வகுப்போர் மற்றும் அதை நடைமுறைப்படுத்துவோரை இணைக்கும் வகையில் இந்த மாநாடு ஒரு தளத்தை ஏற்படுத்தி திறம்பட்ட முறையில் ஊழல் தடுப்புக்கு வகை செய்யும் என்று மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ள சிபிஐ தெரிவித்துள்ளது இதில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தொடக்க உரையாற்றுகிறார் பீகாரில் நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் குமூகமான முறையில் நடைபெற விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் மற்றும் வாக்காளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளில் கிருமிநாசினிகள் பயன்படுத்தவும் வெப்ப பரிசோதனை கருவிகள் மூலம் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

வாக்குப்பதிவை சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் நடத்த துணை ரானுவப்படையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நக்ஸல் பாதித்த பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த சில நாட்களாகவே கண்காணிப்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

முறைகோகவும் வரி செலுத்த தவறியும் பலர் கறுப்புப் பணத்தை பதுக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன

நகோர்னா கராபக் பகுதியில் சண்டை நிறுத்தத்தை மீறுவதாக ஆர்மேனியாவும் அஜர்பைஜானும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ளன சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில் அமைதியை ஏற்படுத்த பல்வேறு நாடுகளும் கடந்த ஒரு மாதமாக முயற்சி மேற்கொண்டு வருகின்றன கடந்த ஞாயிற்றுக் கிழமை அமெரிக்க பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ முன்னிலையில் வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சு வார்த்தையில் ஆர்மேனியா மற்றும் அஜர் பைஜானின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் பிரான்ஸ் ரஷ்யா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றன இந்நிலையில் இருநாடுகளும் தொடர்ந்து பரஸ்பரம் குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்றன இதனிடையே நாளை ஜெனிவாவில் நடைபெறும் பேச்சு வார்த்தையில் ஆர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் வெளியுறவு அமைச்சர்கள் மீண்டும் பங்கேற்க உள்ளனர்

முன்னதாக இந்த புயல் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டது

அவர் பிரதமராக பதவியேற்றப் பின் நடைபெற்ற முதலாவது நாடாளுமன்றக் கூட்டத்தில் பேசிய போது இதைத் தெரிவித்தார்